இருநாடுகளுக்கிடையே பாதுகாப்பு விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அப்போது இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுக் குறித்தும் கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் தீவிரவாதத்திற்கான எதிரான நடவடிக்கை குறித்தும் விவாதிக்க உள்ளனர் பின்னா் இருநாடுகளுக்கிடையே பாதுகாப்பு விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நட்பத் துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னா் இந்தோனேஷியா தலைமைச்செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் மாநாட்டில் திரு மோடி உரையாற்ற உள்ளார் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுகிறார் முன்னதாக இந்தோனேஷிய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மரியாதை செலுத்துகிறார் பின்னா் இருநாடுகளுக்கிடையேயான தொடர்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்தோனேஷிய அதிபருடன் இணைந்து பட்டம் விடும் நிகழ்ச்சியைத் தொடங்கி வைக்கிறார்

தமது இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு மலேசியா செல்லும் பிரதமா் அந்நாட்டில் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் மகாதீர் முகமதுவைச் சந்தித்து வாழ்த்து கூறுகிறார்

இது தொடர்பாக அமலாக்கத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பண பரிவர்த்தனை மோசுடி தடுப்புச்சுட்டத்தின் கீழ் கான்பூர் டேராடுன் அகமதாபாத் காந்திநகள் மற்றும் மும்பையில் உள்ள இந்தச் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் படி அமலாக்கத்துறை இந்த குற்ற வழக்கை பதிவு செய்துள்ளது பரோடா வங்கி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்நிறுவனத்தின் இயக்குநர் திரு விக்ரம் கோதாரி அவா்கள் மனைவி அவரது மகள் மற்றும் வங்கி ஊழியா்கள் மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது

இத்தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது சில வாக்குச் சாவடிகளில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துக்கொள்வதற்கான ஒப்புகைச் சீட்டு வழங்கும் கருவியில் பழுது ஏற்பட்டது

பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை நாளை மேற்கொள்ளப்படுகிறது ரயில் பாதைகளில் தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாலேயே ரயில்கள் தாமதமாக செல்வதாகவும் இதற்கு பயணிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அத்துறைக்கான அமைச்சா் திரு பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் டிவிட்டர் செய்தியில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே அந்த பராமரிப்புப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்காக மக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்று கோரி அவர் இடம் பெற்றுள்ள வீடியோ காட்சி அனைத்து ரயில் நிலையங்களிலும் தந்போது ஒளிபரப்பப்பட்டு வருவதையும் அவா் குறிப்பிட்டுள்ளாா் மக்களின் பாதுகாப்பிற்காகவே பணிகள் நடைபெற்று வருவதாக அந்த வீடியோ காட்சியில் திரு பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு சுப்பவம் குறித்து விசாரிக்க உண்மைக் கண்டறியும் குழுவை அனுப்ப தேசிய மனித உரிமை ஆணையம் முடிவு செய்துள்ளது இதுகுறித்து தில்லி உயர்நீதி மன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து தேசிய மனித உரிமை ஆணையமே முடிவெடுக்க உத்தரவிட்டது

இதையடுத்து அந்த ஆலையை நிரந்தரமாக மூட முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் சிந்திக்கும் திறனை வளர்த்தெடுப்பதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் மாணவ சமூதாயத்தினரிடையே புதிய கண்டுபிடிப்புத் திறன் இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் சூரத்தில் உள்ள வீர் நர்மாத் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் கல்வி மூலம் மற்றவர்களின் உணர்வுகளை மாணவர்கள் மதிக்வும் சமூக நலனுக்காக உழழக்கவும் கற்றுக்கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் குஜராத்தைச் சேர்ந்த பிரபல கல்வியாளரான நாமதா சங்கா்தேவ் என்னும் வீர் நாமதின் பெயரே இப்பல்கலைக்கழகத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக திரு ராம்நாத் கோவிந்த தெரிவித்தாா்

சந்தியா டோங்ரி வளப்பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது பதங்கியிருந்த மாவோயிஸ்டு தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர் அதற்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலின் போது இவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சும்பவ இடத்தில் மாவோயிஸ்டு தீவிரவாதிகளின் ஆயுதங்களை பாதகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர்

ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கோடு மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் தற்போதைய நிலைமம குறித்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆய்வு செய்தன இது தொடர்பாக இருநாட்டு ரானுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினர் அப்போது அவர்கள் எல்லையில் அத்துமீறல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச்சு நடத்தினார் இந்த பேச்சுக்களின்போது எல்லைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதிசெய்ய நடவடிக்கை மேற்கொள்ள இந்தியா சார்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது

கேரளாவில் நிபா வைரஸ் பரவியதையடுத்து அம்மாநிலத்தில் இருந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை இறக்குமதி செய்வதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் தடைவிதித்துள்ளது இது குறித்து அந்நாட்டின் பருவநிலை மாற்றம் கற்றுச்சூழல் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக சுகாதார அமைப்பின் இணையதளத்தில் இடம் பெற்றுள்ள தகவலை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பழங்களின் மீது வவ்வால்கள் உட்காருவதன் மூலம் இந்நோய் பரவுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அமெரிக்காவில் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய சமுகத்தினர் இந்திய தலைவர்கள் புரவலர்கள் ஆகியோர் சந்திக்கும் நிகழ்ச்சி அடுத்த வாரம் நியுயார்க்கில் நடைபெறவுள்ளது கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கான இடைத் தேர்தலில் கலிஃபோர்னியாவிலிருந்து கமலா ஹாரீஸ் என்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் ஒருவர் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டர்

தற்போது அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் ஐந்து இந்திய அமெரிக்க பிரதிநிதிகள் உள்ளனர்

ஹெல்மான் மாகாணத்தில் ராக்கெட் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் தாலிபான் தீவிரவாதிகள் நிலைகள் தகர்க்கப்பட்டதாக அமெரிக்க ரானுவ அதிகாரி லெப்டினெட் கர்னல் மார்ட்டின் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்திலிருந்து நடத்தப்படும் ராக்கெட் தாக்குதல் குறித்து விளரிக்க இன்று ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் அவசரமாக கூடவுள்ளது அமெரிக்கா கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் இந்தக் கூட்டம் நடைபெறவுள்ளது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது கண்மூடித்தனமாக நடத்திவரும் ராக்செட் தாக்குதல்கள் கடுமையாள கண்டனத்திற்கு உரியது என்றும் இதற்கு ஐ நூ பாதுகாப்பு சபையும் கண்டனம் தெரிவிக்க வேண்டுமென்றும் அமெரிக்கா கூறியுள்ளது

பதிலுக்கு இஸ்ரேல் விமானப்படை காசா மீது நேற்று குண்டு வீசியது தீவிரவாதிகளின் பதுங்கு குழிகளையும் தாக்கி அழித்தது

முன்னதாக ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல்கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி பெல்ஜியம் வீரரிடம் தோல்வியடைந்தார்